இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி திறனை சா்வதேச தரத்திற்கு மேம்படுத்துவதன் அவசியத்தை பிரதமர் திரு

தமிழகத்தில் நீர் மேலாண்மை சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்

அகில இந்திய வானொலியில் மன்கிபாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் இதன் ஒருபகுதியாக விளைவுகளற்ற குறைகளற்ற பொருட்களை தயாரிக்க ஸ்டாாட் அப் தொழில் முனைவோர்கள் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சுயசார்பு பாரதத்தை உருவாக்க விவசாயிகள் பெரும் பங்காற்றி வருவதாக கூறிய பிரதமா் காஷ்மீர் குங்குமப் பூவிற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பது இதன் வெற்றியை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார் இதன்மூலம் ஏற்றுமதி அதிகரித்து விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார்

ஸீனிவாசாச்சாரிய சுவாமி பல்வேறு புத்தகங்கள் எழுதி வருவதை சுட்டிக்காட்டினார்

நாட்டின் தொலைதூரப் பகுதிகளில் வசிக்கும் மாணாக்கர்கள் கல்வி பெறுவதை உறுதி செய்ய ஆசிரியர்கள் தங்கள் கற்பிக்கும் முறையை கல்வி அமைச்சகத்தின் தீக்ஷா தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசுப்பள்ளி ஆசிரியை கோவிட் சூழலிலும் மாணாக்கருக்கு தம் படைப்பாற்றல் புதிய யுக்திகள் தொழில்நுட்ப ரீதியில் பயிற்றுவித்து வருவதை பாராட்டினார்

நாட்டின் வனப் பரப்பளவு உயா்ந்து வருவது தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதுகாப்பதற்கு பேருதவியாக உள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்களை பாராட்டினார் கோவை மாவட்டத்தைச் சோ்ந்த மாணவி ஊனமுற்ற நாய்களுக்கான பிரத்யேக சக்கர நாற்காலி வடிவமைத்திருப்பதை சுட்டிக்காட்டினார்

ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பது மற்றும் நாட்டின் முன்னேற்றத்தை புத்தாண்டின் முக்கிய தீர்மானமாக அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர் கடற்கரைகள் சுற்றுலாத்தலங்கள் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தூய்மையைப் பேண வேண்டும் என வலியுறுத்தினார் கோவிட் ஊரடங்கால் உலக அளவில் பொருளாதார ரீதியாக பல்வேறு சவால்கள் எழுந்துள்ள போதிலும் நம் நாட்டு மக்கள் நம்பிக்கையுடனும் உத்வேகத்துடனும் அவற்றிலிருந்து மீள்வதற்கான பாடங்களை கற்று தங்கள் திறனை அதிகரித்து வருவதாக கூறினார்

வேளாண் அமைச்சகம் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு விவசாய சங்கங்களுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நாளை மறுநாள் மீண்டும் நடைபெற உள்ளது புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டங்கள் மேற்கொண்டு வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண தயாராக உள்ளதாக பிரதமர் நேற்று முன்தினம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

இந்த வழித்தடத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் இந்த ரயிலில் அப்பகுதி விவசாயிகள் கூடுதல் கட்டணமின்றி பொருட்களை கொண்டு செல்லாம் காணொலி வாயிலாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் ரயில்வே அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர்

அந்நாட்டு வெளியுறவு துறை அமைச்சர் ஷேக் முகமது அப்துல் ரஹ்மானை சந்திக்கும் அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு கலாச்சாரம் மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார்

சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் அரசின் சிறப்பான செயல்பாடுகளுக்காக பல்வேறு விருதுகள் கிடைத்திருப்பதை சுட்டிக்காட்டினார் மாநிலத்தில் உரிய காலத்தில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் மழைநீர் சேகரிக்கப்பட்டு வேளாண் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார் இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக மயிலாடுதுறை மாவட்டத்தை முறைப்படி தொடங்கி வைக்கிறார்

வடதிருநள்ளாறு என அழைக்கப்படும் செங்கல்பட்டு மாவட்டம் மேட்டுப்பாளைய சனிபகவான் கோவிலில் பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் தரிசனம் மேற்கொண்டனர் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் ஒரே கல்லால் ஆன நவக்கிரக சன்னதியில் பொதுமக்கள் பங்கேற்பின்றி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன